எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார்

அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் பிரதமரின் உரை இடம்பெறவுள்ளது பிரதமர் உரையத் தொடர்ந்து அதள் தமிழாக்கத்தை சென்னை வானொலி நிலையம் ஒலிபரப்பு செய்யும்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

நரேந்திர மோடி ஜப்பான் சென்றடைந்துள்ளார் தலைநகர் டோக்கியோவில் இந்திய சமூகத்தினர் அவருக்கு அன்பான வரவேற்பு அளித்தனர் பிரதமரை கௌரவிக்கும் வகையில் நேற்றிரவு ஜப்பான் பிரதமர் திரு ஷின்ஸோ அபே யாமானாஷி என்ற இடத்தில் உள்ள தனது பண்ணை வீட்டில் விருந்தளித்தார் பின்னர் இருதலைவர்களும் அங்கிருந்து ரயில் மூலமாக டோக்கியோ சென்றடைந்தனர் முன்னதாக தானியங்கி எந்திரங்கள் மற்றும் ரோபோக்களை கொண்டு இயங்கும் மவுண்ட் ஃப்யுஜியில் உள்ள ஜரு தொழிற்சாலையையும் பிரதமர் பார்வையிட்டார் நாளை பிரதமர் தனது அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் ஜப்பான் பிரதமர் திரு ஷின்ஸோ அபே தலைமையில் அவருக்கு பாரம்பரிய முறைப்படியான வரவேற்பும் நாளை அளிக்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து இந்தியா ஜப்பான் இடையே பிரதிநிதிகள் மட்டத்திலான பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன அஇஅதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் அக்கட்சியில் இணைய வேண்டும் என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஒபன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்

மக்களின் நம்பிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் அஇஅதிமுகவில் இடம்பெற்றுள்ள அளைவரும் ஒன்றுபட்டு உழைக்க புதிய பாதையை அந்த தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும் அவர்கள் கூட்டாக விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளனர் சில தவறான வழிநடத்தல்கள் காரணமாகவும் மனக்கசப்புகள் காரணமாகவும் மாற்றுப் பாதையில் பயணித்த கட்சித் தொண்டர்கள் தீர்ப்பின் எதார்த்ததை புரிந்து கொண்டு அஇஅதிமுகவில் மீண்டும் இணைய வேண்டும் என்று அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர்

கோவை உக்கடம் வடவள்ளி உள்ளிட்ட பல பகுதிகளில் நடைபெறும் பணிகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர்

முல்லைப் பெரியாறு அணைக்குப் பதிவாக புதிய அணை கட்ட கேரள மாநிலத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று பிரதமர் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் ஆகியோருக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற தமிழக அரசு தயாராக இருப்பதாக கூறிய முதலமைச்சர் இடைமவையாறு அணையை கட்டி முடித்தால்தான் இத்திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்றார்

திமுக வழக்குத் தொடுத்ததன் காரணமாகவே உள்ளாட்சித் தேர்தலை நடத்த முடியவில்லை என்று கூறிய முதலமைச்சர் சத்துணவு ஊழியர்களின் கோரிக்கையை அரசு கனிவுடன் பரிசீலித்து வருவதாக தெரிவித்தார்

செங்கோட்டையன் கூறியிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் விவசாயிகளுக்கு பயிர்க் கடன்களை வழங்கிப் பேசிய அவர் ஆசிரியர்களுக்கும் மடிக்கணினி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வப்பட்டுள்ளது என்றார் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கோவை மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள அனைத்து பள்ளிகளையும் இன்டர்நெட் மூவம் இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் மின் உற்பத்தியை அதிகரிக்க கொல்லிமலை நீர்மின் திட்டம் அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி தெரிவித்துள்ளார்

நீதிமன்ற தீர்ப்பின்படி இவர்களை பணி நிரந்தரம் செய்வது குறித்த கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் வழங்கப்படும் வட்டியில்லா பயிர்க் கடனை விவசாயிகள் பயன்படுத்தி தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு

அன்பழகன் கேட்டுக் கொண்டுள்ளார்

எஸ்மணியன் நேற்று வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் இயற்கை சீற்றங்களின்போது வானிலை அறிவிப்புகளின்படி மீனவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் புயல் காலங்களின்போது கடலுக்குச் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார்

சேவூர் ராமச்சந்திரன் கூறியிருக்கிறார்

திருவாரூர் திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளில் உடனடியாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு திருநாவுக்கரசர் வலியுறுத்தியுள்ளார்

வெளிச்சந்தையில் அதிக விலை கொடுத்து மருந்து வாங்கியதால் ஏற்பட்ட பெரும்சுமை மத்திய அரசின் மலிவுவிலை மருந்துக் கடைகளால் குறைந்துள்ளதாக பயனாளிகள் தெரிவிக்கின்றனர்

இலங்கையில் பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள திரு ரனில் விக்ரமசிங்கேவுக்கு அளிக்கப்பட்டு வந்த பாதுகாப்பை அந்நாட்டு அரசு விலக்கிக் கொண்டுள்ளது தில்லி மாநில முன்னாள் முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவருமான மதன்வால் குரானா நேற்று காலமானார்

சத்திஷ்கர் மாநிலத்தில் நேற்று நக்ஸல் தீவிரவாதிகள் நடத்திய தூக்குதலில் மத்திய ரிசர்வ் காவல்படையினர் நான்கு பேர் உயிரிழந்தனர்

நாமக்கல் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் தடுப்புப் பனிகளை நேற்று மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆசியா மரியம் ஆய்வு செய்தார் பாரத ஸ்டேட் வங்கிக் கிளைகளில் தேர்தல் கடன் பத்திரங்கள் விற்பனை தொடங்கப்பட்டுள்ளதாக அந்த வங்கி அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி இறுதிப் போட்டிக்கு இந்தியா தகுதி பெற்றுள்ளது